ஒன்பது மாநிலங்களில் உள்ள இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இன்று ஒரு நாள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் இந்த தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரக்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணாஜ் ஹர்டோய் மற்றும் சீத்தாப்பூரில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் ஜார்கண்ட் மாநிலம் பலாமு விலும் ஒடிசாவின் மயூர் பகுதியிலும் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி மற்றும் அமேதியில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று உரையாற்றவுள்ளார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவோ மற்றும் பாரபங்கியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி மத்தியப்பிரதேச மாநிலம் ரேவா வில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் முன்னதாக வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி நேற்று மனு தாக்கல் செய்தார்

வேட்பு மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து மத்தியப்பிரதேசத்திற்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழங்குடியினர் விவசாயிகள் பயனடையும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார்

பின்னர் ஜபல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் ஏழைகளுக்கும் நிதி சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமது அரசு அஞ்சலகங்கள் அனைத்திலும் வங்கி சேவைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றார் மும்பையில் பிரதமர் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான திரு தேவேந்திர பட்நாவிஸ் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே மத்திய அமைச்சர் ராமதாஸ் அதவாலே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மற்றும் ஜலோரில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பீகார் மாநிலம் சமஸ்டிபூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மக்கள் தங்களது வாக்குரிமையை விழிப்புணர்வுடன் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் ராஷ்ட்ரிய ஜனதா தள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவும் கலந்து கொண்டார் ஒடிசா மாநிலம் பாலாகுரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் திரு ராகுல்காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலோனி யில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதியும் இணைந்து பங்கேற்றனர்

உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக செல்வி மாயாவதி பதவி வகித்தபோது சர்க்கரை ஆலைகளில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது

மூடப்பட்ட ஏழு சர்க்கரை ஆலைகளில் முறைகேடாக நடைபெற்ற கொள்முதல் தொடர்பாகவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது முன்னதாக இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரித்து வந்தது இந்த வழக்கில் மாநில அரசு எந்த ஒரு அரசியல்வாதியின் பெயரையோ அதிகாரியின் பெயரையோ குறிப்பிடவில்லை

சனப்போரா பகுதியில் உள்ள அந்த சோதனைச் சாவடி மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் குட்டதாகவும் காவல்துறையினர் திருப்பிச் குட்டதில் தீவிரவாதிகள் தப்பிச் சென்றதாகவும் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காயமடைந்த காவலர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அல் உமர் முஜாஹிதீன் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது

பிரிட்டனில் கைது செய்யப்பட்டுள்ள அவரை இந்தியாவிற்கு கொண்டு வருவது தொடர்பாள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே அந்நாட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் அவர் நேற்று காணொலி வாயிலாக சிறையில் இருந்தவாறே ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவரது நீதிமன்ற காவலை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டார்

பின்னர் இந்த வழக்கு முறையான ஆவணங்களுடன் விசாரணைக்கு வரும் போது நீரவ் மோடி நேரில் ஆஜர்படுத்தப்படுவார்

தற்போது இலங்கைக்கு வடமேற்கு பகுதியில் உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வடமேற்கு திசையை நோக்கி வடதமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கரையை நோக்கி நகரக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது

மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலில் மீன்பிடிப்பவர்கள் நாளைக்குள் கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புயல் எச்சரிக்கையை அடுத்து மாநில அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வருவாய்த்துறை ஆணையர் திரு சத்யகோபால் கடலோர மாவட்ட நிர்வாகங்கள் கண்ணிப்புடன் இருக்குமாறு அறிவறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டுசெல்வது தொடர்பாள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கென்று கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அத்தியாவசியப் பொருட்கள் குடிநீர் மண்ணெண்ணெய் போன்றவை தடையின்றி கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகளுக்கு அருகேயுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றமாறும் வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொளுமாறும் அதிகாரிகளுக்கு உபரிநீரை அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மருத்துவ முகாம்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அவசர ஊர்திகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஃபானி புயல் எச்சரிக்கையை அடுத்து துத்துக்குடி கடலூர் நாகப்பட்டிணம் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கைக் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பில் ரஷ்யா நடத்திய விமான தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் இறந்தவர்களில் இருவர் குழந்தைகள் என்று சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது அந்நாட்டின் போராளிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதில் அரசுப்படைகளுக்கு ரஷ்யா உதவி வருகிறது கஜகஸ்தானில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த உடன்படிக்கையும் எட்டப்படாத நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது வெனிசுலாவின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜார்ஜ் அரேஸாவுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது வெளிகலா அதிபரின் முறையற்ற ஆட்சிக்கு அமெரிக்கா துணை நிற்காது என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்டீவன் முன்ச்சின் கூறியுள்ளார் வெளிசுலா நிதியமைச்சருக்கு சொந்தமான அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

சென்னையில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது